சமூக இடைவெளியை கடைபிடிக்க வசதி இல்லாத காரணத்தால் நேரு வீதியில் உள்ள பெரிய மார்க்கெட் ஏஎப்டி மைதானத்திற்கு மாற்றப்படுகிறது காவிரி நீர் காரைக்காலுக்கு வர இருப்பதை ஒட்டி வாய்க்கால்கள் தூர்வாரும் பணியை அமைச்சர் திரு கமலக்கண்ணன் தொடக்கி வைத்தார் டெல்லி டெல்லியில் கொரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்த அரசு அனை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத் ஷா கூறி உள்ளார் டெல்லியில் இந்த நோய் தொற்று அதிகரித்து வருவதை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது குறித்து விவாதிக்க கூட்டப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனாவிற்கு எதிரான போரில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் நிர்மலா அவசர கால கடன் காப்புறுதி திட்டத்தை திறனுடன் செயல்படுத்துவது தொடர்பாக பிரதான தனியார் வங்கிகள் மற்றும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார்

அவசர தேவைகள் தவிர ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களுக்கு அனுமதி கிடையாது என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் கட்டுப்பாடு பகுதிகளில் எந்தவித செயல்பாடுகளும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு சென்னை மாநகராட்சி பகுதிகளிலும் திருவள்ளுர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உள்ள பெருநகர சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட மக்களுக்கு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார் ஸ்டாலின் நாட்டிலேயே கொரோனா வைரஸ் அதிகமாக பரவும் மாநிலங்களில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்தில் இருப்பதாகவும் இறப்பு விகிதம் அதிகரித்துள்ள நிலையில் நோயை கட்டுக்குள் கொண்டுவர முடியாமல் மாநில அரசு திணறிக் கொண்டிருப்பதாகவும் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னையில் இன்று காணொளி வாயிலாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசின் அலட்சியம் காரணமாக தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகரித்து வருவதாகவும் மக்கள் எதிர்கொண்டுள்ள நோயை மறைப்பது அரசின் ஆபத்தான போக்காகும் என்றும் திரு ஸ்டாலின் கூறினார் என் என் ஜா புதுச்சேரி முன்னாள் துணை நிலை ஆளுநர் என் என் ஜா இன்று காலமானார்

அவரது மறைவு குறித்து துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

காவிரி நீர் இன்று இரவு கல்லணையை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளை காலை காவிரி வெண்ணாறு கல்லணை கால்வாய் ஆகியவற்றில் இருந்து தண்ணீர் திறக்கப்படுகிறது காரைக்காலுக்கு காவிரி நீர் வருவதை முன்னிட்டு பொதுப் பணித் துறைக்கு சொந்தமான கால்வாய்களை தூர் வாரும் பணியை வேளாண் துறை அமைச்சர் திரு கமலக்கண்ணன் இன்று தொடக்கி வைத்தார் அம்பகரத்தூரில் உள்ள மேல வாய்க்காலில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு அர்ஜுன் ஷர்மா மற்றும் பொதுப் பணித் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய வேளாண் துறை அமைச்சர் திரு கமலக்கண்ணன் கூறுகையில்

அருண் தெரிவித்துள்ளார் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் புதுச்சேரி மாநகராட்சி ஆணையர் இந்த கடைகளை அமைப்பதற்கான இடத்தையும் வாகனத்தை நிறுத்துவதற்கான இடத்தையும் ஏற்பாடுகளையும் சமூக இடைவெளியை கடைபிடித்து வணிகத்தை மேற்கொள்ள வியாபாரிகளுடன் ஒருங்கிணைந்து கிழக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் ஏற்பாடு செய்வார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் மக்கள் மிகுந்த விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்றார் முக கவசம் அணிவதோடு தனி மனித இடைவெளியை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் எனவும் கூறினார் தனி மனித சுகாதாரத்தை பேணிக் காப்பது மிகவும் முக்கியமானது என்று டாக்டர் மோகன்குமார் தெரிவித்தார்

கோத்தகிரி கண்ணேறு முக்கு பகுதியில் உள்ள அவரது சிலைக்கு மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி இன்னசென்ட் திவ்யா மற்றும் பொது மக்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனா நோய் தொற்றுக்கு எதிரான போரில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பின்னால் அனைத்து கட்சியினரும் ஆதரவாக இருக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத் ஷா கேட்டுக் கொண்டுள்ளார்

சமூக இடைவெளியை கடைபிடிக்க வசதி இல்லாத காரணத்தால் நேரு வீதியில் உள்ள பெரிய மார்க்கெட் ஏஎப்டி மைதானத்திற்கு மாற்றப்படுகிறது காவிரி நீர் காரைக்காலுக்கு வர இருப்பதை ஒட்டி வாய்க்கால்கள் தூர்வாரும் பணியை அமைச்சர் திரு கமலக்கண்ணன் தொடக்கி வைத்தார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது